தொடங்கியது

புறப்பட்டுச் சென்றார்

உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்

இலங்கையில் கடந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையின்போது நடந்த குண்டுவெடிப்புச் சம்பவம் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தான் தெரிவித்ததாக வந்த தகவலை இலங்கை மறுத்துள்ளது இந்தியா சீனா இடையே ரானுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று காலை தொடங்கியது சீனாவின் மோல்டோ என்ற பகுதியில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தை ரானுவ அதிகாரிகள் நிலையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தை ஆகும்

ஆளால் அப்போது இந்தியாவின் இந்த கோரிக்கைக்கு சீனத் தரப்பிலிருந்து எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை அதேபோல் எல்லையின் அருகே அஏராளமான துருப்புகளை குவிப்பதையும் திரும்பப் பெற வேண்டும் என்றும் சீனாவிடம் வலியுறுத்தப்பட்டது இந்நிலையில் சமீபத்தில் கல்வான் பள்ளத்தாக்குப் பகுதியில் இரு நாடுகளின் ரானுவ வீரர்களுக்கு இடையே நடைபெற்ற மோதல் மற்றும் எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்தும் இந்தப் பேச்சுக்களின்போது விவாதிக்கப்படவுள்ளதாக ரானுவ வட்டாரங்கள் தெரிவித்தன வடாக் எல்லை அருகே மக்கள் விடுதலை ரானுவத்தின் விமானங்களை சீனா நிறுத்தி வைத்துள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என இந்தக் கூட்டத்தில் இந்தியா வலியுறத்தும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா சீனா இடையே எல்லையில் நிகழும் பதற்றம் குறித்து கடந்த மாதம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதன் தொடர்க்சியாக ரானுவ அதிகாரிகள் நிலையிலும் இருநாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தொலைபேசி வாயிலாகவும் பேசினர் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் அரசுமுறைப் பயணமாக இன்று ரஷ்யா புறப்பட்டுச் சென்றார்

ராஜ்நாத் சிங் கலந்து கலந்து கொள்கிறார் அந்தப் போரில் ரஷ்யாவும் இதர நட்பு நாடுகளும் புரிந்த தியாகத்தை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த அணிவகுப்பிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ளுமாறு முன்னதாக ரஷ்ய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத்சிங்கிற்கு அழைப்பு விடுத்திருந்தார்

அவர்கள் ரஷ்யப் படையுடன் இணைந்து இந்த அணிவகுப்பில் பஙகேற்கவுள்ளனர் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற இந்திய ரானுவத்தின் சீக்கியப் படைப்பிரிவை நினைவுகூரும் வகையில் அந்தப் பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்கிறார்கள் இரண்டாம் உலகப் போரில் இந்திய ரானுவ வீரர்களும் பங்கேற்று தங்களது இன்னுயிரை திபாகம் செய்துள்ளனர்

நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறை அமைச்சரின் ரஷ்யப் பயணம் இருநாடுகளுக்கு இடையே நீண்டகாலமாக நீடிக்கும் சிறப்புவாய்ந்த மற்றும் உக்திசார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அமித் ஷா தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நோய்த் தொற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது பரிசோதனைகளின் எண்ணிக்கையையும் படுக்கை வசதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டுமென்று அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள மண்டலங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு தில்லி சுகாதாரத் துறையினரை திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களையும் உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது அவர்களால் தொற்று ஏற்பட்டுள்ள மற்ற நபர்களையும் கண்டறிந்து தனிமைப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு ஆரோக்கிய சேது செயலியை பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார்

நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மிஸோராம் மாநிலத்திற்கு மத்திய உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் நிலநடுக்கம் தொடர்பாக மிஸோராம் மாநில முதலமைச்சர் திரு ஸோரம் தாங்காவுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் மிஸோராம் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கேட்டறிந்தார்

விஸ்வஜித் ரானே தெரிவித்துள்ளார்

நோய் தொற்றை கட்டுப்படுத்த சென்னையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் கூறியுள்ளார்

அனுமதியின்றி வெளியே வந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவா் எச்சித்தாா்

ஏர்இந்தியாவின் சிறப்பு விமானங்களில் அழைத்து வரப்படுகின்றனர்

ரஷ்பா பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா பக்ரைன் சிங்கப்பூர் ஜப்பான் ஆகிய நாடுகளிலிருந்து ஏராளமான தமிழர்கள் இன்று சிறப்பு விமானங்களில் சென்னைக்கு அழைத்து வரப்படவுள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் செய்துள்ளன இலங்கையில் கடந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையின்போது நடந்த குண்டுவெடிப்புச் சம்பவம் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தான் தெரிவித்ததாக வந்த தகவலை இலங்கை மறுத்துள்ளது கொழும்புவில் நேற்று இலங்கைக்காள பாகிஸ்தாள் தூதர் மேஜர் ஜென்ரல் முகமத் சாத் கட்டாக் தளியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நாசவேலைக்கு சிலர் திட்டமிட்டுள்ளதாக ஒரு மாதத்திற்கு முன்பே பாகிஸ்தான் உஷார்படுத்தியதாக கூறியிருந்தார் உளவுத்துறை இடைமறித்து கேட்ட இந்த தகவலை இலங்கை அரசிடம் பாகிஸ்தான் தெரிவித்ததாகவும் ஆனால் உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இவங்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் கூறியிருந்தார் கடந்த ஆண்டு குண்டுவெடிப்புச் சும்பவம் நடைபெற்றபோது இலங்கையின் பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக இருந்த திரு ரூவன் விஜேவர்தனாவிடம் கேட்டபோது இதுகுறித்து தாம் அறிந்திருக்கவில்லை என்றும் கூறினார் பாகிஸ்தானிடமிருந்து எந்தவொரு எச்சரிக்கையும் இலங்கைக்கு கிடைக்கவில்லை என்றும் ஆனால் இந்தியாவிடமிருந்து தகவல் வந்ததாகவும் கூறினார்

இந்த தாக்குதலுக்கு உள்ளூரில் உள்ள மத அடிப்படைவாத சக்திகள் பொறுப்பேற்றன இந்தியாவின் எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை இலங்கை அரசும் அப்போது ஒப்புக் கொண்டிருந்தது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் கட்டிடங்கள் அதிர்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன